நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் இந்தாண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அண்மையில் அயோத்தியா நில விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் இந்திய நீதியியலின் பெருமிதமான தருணம் இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

நீதியை நிலைநாட்ட நீதித்துறை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டிலுள்ள ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் ஒருங்கிணைந்த மின்னணு நீதிமன்ற கட்டமைப்பின்கீழ் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய பிரதமர் தேசிய நீதியியல் தகவல் தொகுப்பு விரைவில் உருவாக்கப்பட்டு நீதியியல் நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்

அடிப்படை கடமைகளை நாடு அடிக்கடி மறந்து போவதாக எடுத்துரைத்த அவர் மக்களின் உரிமைகள் அவர்களின் கடமைகள் மூலம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டின் தலைமை வழக்கறிஞர் கே

வேணுகோபால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதித்துறையும் மாறும் உலகமும் என்ற கருத்துருவுடன் இந்த மாநாடு நடைபெறுகிறது

நரேந்திரமோடி பல்கலைகழகங்களுக்கு இடையிலான முதலாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார்

மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சவால்கள் நிறைந்த பணிகளை பாராட்டிய அவர் விழிப்புடனும் புத்திக்கூர்மை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதத்தை முற்றிலும் களைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தாா் சமூக மாற்றத்தில் சீருடைப் பணியாளர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எப்போதும் முன்னிலை வகித்து வருவதாகவும் அமைச்சர் பாராட்டினார் பயிற்சியை முடித்து நாட்டைப் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட தயாராக இருக்கும் அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் இவ்வீரர்களை கட்டமைத்து உருவாக்கிய பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அவர் உளமாற பாராட்டினார்

எடப்பாடி

தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வீரபாண்டியபட்டணத்தில் டாக்டர்

சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபத்தை இன்று திறந்து வைத்துப் பேசிய அவர் தாமிரபரணி கருமேனி நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் இந்தாண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார்

பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு பாண்டியராஜன் திரு

ராஜு திரு

இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார்

தொடக்க விழாவில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் தோட்டக்கலை துறை துணை பொது இயக்குநர் திரு

சிங் வாழை பொருட்களின் சேதத்தை தடுக்க அரசு கொள்கை ரீதியில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் இதன் ஒருபகுதியாக பதப்படுத்தும் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வெப்ப நாடுகளில் விளையும் வாழை உள்ளிட்ட பழங்களுக்கு மேலை நாடுகளில் அதிக வரவேற்பு இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக திருச்சி கலையரங்கத்தில் வாழை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தமிழ் ஆட்சி மொழி செயலாக்கம் குறித்த விழிப்புணர்வு பேரணி திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி